ஐ எஸ் எல் கால்பந்தபோட்டியில் மும்பை அணி இன்றுகேரளாஅணியைஎதிர்கொள்கிறது

ஒடிஸாமாநிலத்தில் சும்பல்பூரில் ஐ ஐஎம் கல்விநிறுவளத்தின் நிரந்தரவளாகத்திற்கானகட்டுமானப் பணிகளை இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைத்துஅவர் பேசினார்

இன்றுதொழில் தொடங்கும் இளைஞா்கள் வருங்காலத்தில் சா்வதேசதொழிலதிபா்களாகவலம் வருவாா்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஒடிஸாவின் பாரம்பரியத்தைபறைசாற்றும் வகையில் இந்தவளாகம் அமைக்கப்படுவதாகஅவர் தெரிவித்தார் ஐ ஐஎம் நிறுவனங்கள் உள்ளூர் பொருட்களுக்கும் சா்வதேசகூட்டுமுயற்சிகளுக்கும் இணைப்பு பாலமாகதிகழவேண்டுமென்றும் அவர் கூறினார்

என்பதுநிறுவனங்களைநிர்வகிப்பதற்குமட்டுமன்றி நிர்வாகம் நமதுவாழ்நாளில் வழங்கப்படும் வாய்ப்புகளைநிர்வகிப்பதாகும் என்றுஅவர் குறிப்பிட்டார் இலவசளிவாயு இணைப்புத் திட்டம் சிறந்தநிர்வாகத்திற்கானமுன்னுதாரணமாகதிகழ்கிறதுஎன்றும் அவர் கூறினார்

இந்த புதியநெறிமுறைசுளுடன் இன்றுஒத்திகைநடைபெற்றதாகவம் அவர் தெரிவித்தார் தில்லிமட்டுமன்றிநாடுமுழுவதம் இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்து இலவசமாகவழங்கப்படும் என்றும் கேள்விஒன்றுக்குபதிலளிக்கையில் அமைச்சர் கூறினார்

போலியோதடுப்பு மருந்துதொடர்பாகவும் வதந்திகள் பரப்பப்பட்டதைஅமைச்சர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் இதற்குபொதுமக்கள் செவிசாய்க்காததன் காரணமாகஅந்த இயக்கம் வெற்றிபெற்றதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

ஏற்கனவேபரவியவைரஸூக்கும் உருமாறியவைரஸூக்கும் இடையேயானவேறுபாடுதுல்லியமாககண்டறியப்பட்டுள்ளதாக ஐ சிளம் ஆர் கூறியுள்ளது இந்தஅளவு துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் வேறுஎந்தநாடும் இதுவரை இதைகண்டறியவில்லைஎன்றுஅதுதெரிவித்துள்ளது

தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேக்கர் இதுகுறித்துகருத்துதெரிவிக்கையில் நாட்டின் வளர்ச்சிக்காகஉறுதியானதொலைநோக்குபார்வையுடன் பிரதமர் செயல்பட்டுவருவதாகதெரிவித்துள்ளார்

விவசாயிகளின் நலன் கருதிவேளாண்துறையில் பல்வேறுசீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகமத்தியவேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

காங்கிரஸ் கட்சியின் முத்ததலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்தியஅமைச்சருமானதிரு பூட்டாசிங் இன்று புதுதில்லியில் காலமானார்

பூட்டாசிங்கின் மறைவுக்குதலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

குடியரசுத்துணைத்தலைவர் திருவெங்கய்யாநாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் நீண்டகாலம் சிறந்தமுறையில் பூட்டாசிங் பணியாற்றியுள்ளார் என்றும் அவரை இழந்துவாடும் குடும்பத்தினருக்கு இரங்கலைதெரிவித்துக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஏழமக்களின் மேம்பாட்டிற்காககுரல் கொடுத்தவர் பூட்டாசிங் என புகழஞ்சலிசெலுத்தியுள்ளார்

காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்தியும் பூட்டாசிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்

கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது